பிரதமராகபதவியேற்கும் திருநரேந்திரமோடிக்கு பாகிஸ்தான் பிரதமர் இம்ரான்கான் தொலைபேசி மூலம் வாழ்த்துதெரிவித்துள்ளார் சிக்கிம் மாநிலமுதலமைச்சராகபிரேம் சிங் கோலேநாளைபதவியேற்கிறார்

புதிய அமைச்சர்களும் அன்றுபதவியேற்கவுள்ளதாககுடியரசுத் தலைவர் மாளிகைவெளியிட்டுள்ளசெய்திக் குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதற்கிடையே தனதுதாயாரைசந்தித்துஆசிபெறகுஐராத் சென்றுள்ளதிருநரேந்திரமோடிக்குஅகமதாபாத்தில் உற்சாகவரவேற்பு அளிக்கப்பட்டது விமானநிலையத்தில் குஜராத் ஆளுநர் திரு ஒ பிகோலி முதலமைச்சர் திருவிஜய் ரூபானி துணைமுதலமைச்சர் திருநிதின்பட்டேல் சுட்டப்பேரவைசபாநாயகர் ராஜேந்திரதிரிவேதிஉள்ளிட்டபவர் பிரதமர் திருநரேந்திரமோடியைவரவேற்றனர் பிரதமருடன் பிஜேபிதலைவர் அமித்ஷாவும் குஜராத் சென்றுள்ளார் பின்னர் விமானநிலையத்தில் இருந்து புறப்பட்டதிருநரேந்திரமோடிவழியில் சர்தார் பட்டேலின் சிலைக்குமாலைஅணிவித்துமரியாதைசெலுத்தினார் தொடர்ந்துநாளைவாரணாசிசெல்லும் இதனைத் பிரதமர் வாக்காளர்களுக்குநன்றிதெரிவிக்கவுள்ளார் தீவிரவாதம் இல்லாதகுழ்நிலையைஉருவாக்குவதேஆசியமண்டலத்தின் அமைதிக்குமுக்கியமானதுஎன்றுபிரதமர் திருநரேந்திரமோடிபாகிஸ்தானிடம் தெரிவித்துள்ளார் பாகிஸ்தான் பிரதமர் திரு இம்ரான் கான் திருநரேந்திரமோடியை இன்றதொலைபேசியில் தொடர்பு கொண்டுபேசியபோதுஅவர் இவ்வாறுகூறியதாகவெளியுறவு அமைச்சகத்தின் செய்திக் குறிப்பு கூறுகிறது இதற்கானநம்பிக்கையைஏற்படுத்தும் நடவடிக்கைகளைபாகிஸ்தான் மேற்கொள்ளவேண்டும் என்றுபிரதமர் வலியுறுத்தியதாகஅதில் குறிப்பிடப்பட்டுள்ளது

முன்னதாதிருபிரேம் சிங் கோலே மாநிலஆளுநர் கங்காபிரசாதைசந்தித்துஅட்சியமைக்கக் உரிமைகோரினார்

இது போன்றவதந்திகளைபரப்புவதைஊடகங்கள் தவிர்க்கவேண்டும் எனமத்தியஅரசின் முதன்மைசெய்திதொடர்பாளர் அறிவுறுத்தியுள்ளார்

உரிமையாளர்களால் கைவிடப்பட்ட இரண்டாயிரத்துக்கும் மேற்பட்டபகமாடுகளுக்கு புருனிங் அடைக்கலம் கொடுத்துபாரமரித்துவருகிறார்

விண்ணப்பிப்பதற்கானகாலஅவகாசம் இம்மாதம் இறுதிவரைஉள்ளதாகதொழில்நுட்பகல்வி இயக்குநரகம் தெரிவித்துள்ளது

ஒடிசாவில் புதியஅமைச்சரவைஅமைக்குமாறுபிஜு ஜனதாதள் கட்சித் தலைவர் திருநவீன் பட்நாயக்குக்கு அம்மாநிலஆளுநர் திருகணேஷிவால் அழைப்பு விடுத்துள்ளார் புவனேஸ்வரில்பிஜு ஜனதாதள் சட்டமன்றகட்சிக்கூட்டம் இன்றுநடைபெற்றது

இந்தகூட்டத்தில் பிஜு ஜனதாதள் சுட்டமன்றகட்சித் தலைவராகதிருநவீன் பட்நாயக்தேர்ந்தெடுக்கப்பட்டார்

ஆந்திராவின் முதலமைச்சர் பதவிக்குதேர்வு செய்யப்பட்டுள்ளஒய் எஸ் ஆர் காங்கிரஸ் கட்சித் தலைவர் திருஜெகள் மோகள் ரெட்டி இன்று புதுதில்லியல் பிரதமர் திருநரேந்திரமோடியைசந்தித்தார் இரண்டாவதுமுறையாகபிரதமராகபதவியேற்கவுள்ளதிருநரேந்திரமோடிக்கு திருஜெகன் மோகன் ரெட்டிவாழ்த்துதெரிவித்தார்

ஒருமணிநேரம் நீடித்த இந்தசந்திப்பின்போதுஆந்திரமாநிலம் இரண்டாகபிரிக்கப்பட்டபோதஅளிக்கப்பட்டவாக்குறுதிகள் மற்றும் நிதிஒதுக்கீடுகள் ஆகியவைகுறித்து இருவரும் பேச்சுவார்த்தைநடத்தினர்

இந்தபயணத்தின்போதுபிஜேபிதலைவர் திருஅமித்ஷாவையும் திருஜெகன்மோகன் ரெட்டிசந்தித்தபேசினார் அமேதியில் பிஜேபி மூத்ததலைவர் கரேந்திரசிங் நேற்றிரவு மர்மநபர்களால் சுட்டுக்கொல்லப்பட்டார்

படுகொலைசெய்யப்பட்டசுரேந்திரசிங் புதிதாகதேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளபிஜேபிநாடாளுமன்றஉறுப்பினர் திருமதி ஸ்மிருதி இராணியின் ஆதரவாளர் என்பதுகுறிப்பிடத்தக்கது உலகக்கோப்பைதுப்பாக்கிச் கடும் போட்டிஜெர்மனியின் முனிச் நகரில் இன்றுதொடங்கியது

இலங்கை ஏ அணிக்குஎதிரானமுதலாவதுடெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா ஏ அணிவலுவானநிலையில் உள்ளது